நடத்தை விதிகள் மீறப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தெரிவித்துள்ளது

கோஷல் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்டப் படிப்புகளுக்கான நீட் எனப்படும் தேசிய அளவிலான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இந்தத் தேர்வு பிற்பகல் இரண்டு மணிக்குத் தொடங்கி மாலை ஐந்துமணிவரை நடைபெறும்

பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டுடன் ஆதார் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு அகல் அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நீட் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது ஃபோனி புயல் பாதிப்பு காரணமாக ஒடிஷா மாநிலத்தில் மட்டும் நீட் தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது ரஃபேல் போர் விமான கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாகக் கூறப்படும் வழக்கில் மறு ஆய்வு செய்யத் தேவையில்லை என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

எனிறை அனைத்து மறுஆய்வு மனுக்களும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அர்வு முன்பு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதவிர ராஜஸ்தான் மத்தியப்பிரதேஷ் மேற்குவங்கம் பீஹார் ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு கஷ்மீர் மாநிலங்களிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

குஜராத் மாநிலம் பத்தானில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியதில் தேர்தல் விதிமீறல் ஏதும் இல்லையென தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பாலக்கோட் தாக்குதலில் இந்திய போர் விமானி அபிநந்தன் மீட்கப்பட்டது குறித்து பிரதுர் பேசிய பேச்சுக்கள் தேர்தல் விதிகளை மீறியது என எழுந்த குற்றச்சா்டடு குறித்து பரிசீலித்த தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக குஜராத் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரியிடமிருந்து விரிவான அறிக்கை பெறப்பட்டு ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் எதுவும் பேசவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருக்கான சிறப்பு அதிகார சுட்டம் ரத்து செய்யப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி பாகிஸ்தானுக்கு சாதகமானது என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமரருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீஹாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேசத்துரோக சுட்டமும் ரத்து செய்யப்படும் என்ற காங்கிரஸின் அறிவிப்பை குறை கூறினார் நான்கு கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்துள்ள நிலையில் விரக்தியின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் தம்மீது குறை கூறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே அளியாகப் போட்டியிடும் சமாஜ்வாதிக் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் காங்கிரஸை எதிர்ப்பதில் முரண்பட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் நாட்டின் பிரதமர் குறிப்பிட்ட சில தொழில் அதிபர்களுக்கு மட்டும்தான் காவலாளியாக உள்ளார் காங்கிரஸ் என தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதுதான் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அவ்வப்போது உயர்த்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபியும் திரு நரேந்திர மோடியும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தில்லியை ஒட்டிய ஹரியானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் தொழில் நகரங்களாக மாறி விட்டன என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த இயலாது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாள வழக்கில் மாநில அரசின் சார்பில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் மக்களவைத் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளதால் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டை மாநில அரசும் பின்பற்றும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோல்வி பயம் காரணமாகவே அஇஅதிமுக அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாமல் இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திள் போது பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றத்தில் காலஅவகாசம் கோரியுள்ள தமிழக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுமாறு கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படாததால்தான் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் டோக்கன் வழங்கப்படுகிறதா என்பதை தேர்தல் அலுவலர்கள் தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சந்தீப் நந்தூரி அறிவுறுத்தியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் பெறப்படும் தகவல்கள் அடிப்படையில் உடலுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது செலவிளக் கணக்குகளை தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்து ஒப்பாய்வு செய்ய வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ரமலான் நோன்பையாட்டி தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு மொத்த அனுமதியின் கீழ் பச்சரிசி வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தயானந்த் கட்டாரியா அறிவுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரிகளுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசின் இந்த நடவடிக்கையின் மூலம் எந்த ஒரு வேட்பாளரோ அல்லது அரசியல் கட்சியோ தேர்தல் ஆதாயம் அடையாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் ராமேஸ்வரம் பாம்பன் இடையே புதிய ரயில் பாலம் விரைவில் கட்டப்படும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் திரு ராகுல் ஜெயின் தெரிவித்துள்ளார் பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள பாம்பன் ரயில்பாலம் மிகவும் உறுதியுடன் இருப்பது தமது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகக் கூறினார் கடலுக்கு நடுவே புதிதாகக் கட்டப்படும் ரயில் பாலத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் ராமேஸ்வரம் வரையிலான ரயில் பாதையை தனுஷ்கோடிக்கு நீட்டிப்பதற்கான முதற்கட்டப் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றம் அவர் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தையடுத்து ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் வர்த்தக முன்னுரிமை பெற்ற நாடு என்பதால் இந்தியாவுக்கான சலுகைகளை ரத்து செய்யக் கூடாது என அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டரம்ப்பை அந்நாட்டு எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர் பேரில் ஈரானில் ஊழல் குற்றச்சாட்டின் அந்நாட்டன் அதிபர் திரு ஹசன் ரோஹானியின் சகோதரர் உசைன் ஃபெர்டோனுக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது

இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் கர்ப்பிணி பெண் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் ரமலான் மாதத்தையொட்டி ஜம்மு கஷ்மீரில் சண்டை நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் தீவிரவாதிகளுக்கு அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி கேட்டுக் கொண்டுள்ளார் ஃபோனி புயலால் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள ஒடிஷா மாநிலத்தில் கடற்படை மற்றும் கடலோரக் காவல் படையினர் மீட்பு மற்றும் தேடுதல் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இம்மாநிலத்தில் இன்று முதல் ரயில் போக்குவரத்து சீரடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச்செய்திகள் மலேஷியாவின் கோவாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா தகுதி பெற்றுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதிஆட்டத்தில் சவ்ரவ் கோஷல் மலேஷியாவின் ஈன் யோவையும் மகளிர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா சிவசங்கரி சுப்பிரமணியத்தையும் வீழ்த்தி வெற்றி பெற்றனர்